ராம்நாத் கோவிந்த் இன்று தமிழகம் வருகிறார்

ரயில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படவுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

முன்னேறியுள்ளனர்

ராம்நாத் கோவிந்த் இன்று தமிழகம் வருகிறார் இன்று பிற்பகல் சென்னை வரும் அவர் காஞ்சிபுரம் சென்று அத்திவரதரை தரிசனம் செய்கிறார் நாளை சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் கேரள மாநில ஆளுநருமான திருகதாசிவம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திருமதி தகில் ரமணி ஆகியோருக்கு கவரவ டாக்டர் பட்டங்களை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார்

குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

காமராஜ் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் தமது துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்

பொது விநியோகத் திட்டத்திற்கான உணவுப்பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கையில் முதல் சுற்றுக்கான தற்காலிக சேர்க்கை ஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் இடம் பெற்றுள்ள மாணவர்கள் இன்று மாலைக்குள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பான விவரங்களை மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

நிதின் கட்கரி கூறியுள்ளார் நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது அவர் இதைத் தெரிவித்தார்

ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் குடிநீர் கொண்டு வரும் பணி இன்று தொடங்குகிறது இதற்கான ரயில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாள் ஒன்றுக்கு நான்குமுறை ரயில் இயக்கப்பட்டு ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டுவரப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

பிரதுர் திரு நரேந்திர மோடி பிஜேபியைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் புதுதில்லியில் உள்ள பிரதமரது இல்லத்தில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா வும் திரு பிரகலாத் ஜோஷியும் பங்கேற்கின்றனர் தேசிய சுகாதார இயக்கம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாக உதகமண்டலத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேசிய தரச்சான்றிதழ் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நீர்மேலாண்மை தொடர்பான கருத்தரங்கம் திருவள்ளுரில் நேற்று நடைபெற்றது தஞ்சாவூரில் பார்வைத்திறன் குறைபாடுகளைக் கொண்டவர்களுக்கான அரசுப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் கொடிநாள் வசூலுக்காக நிர்ணயிக்க இலக்கினை அனைத்து துறை அதிகாரிகளும் நிறைவேற்ற வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் அறிவுறுத்தியுள்ளார்

நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது